ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது

திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் ஆகிய மூன்று சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத் தேர்தலை நடத்துவது தொடர்பாக எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இத்தொடர்பாக திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணை செய்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு பாப்தே திரு நலீர் ஆகியோரைக் கொண்ட அமர்வு இன்று வழக்கினை முடித்து வைத்தது தேர்தல் நடத்துவதற்கான தேதியை தேர்தல் ஆணையம்தான் முடிவு செய்யும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் முன்னதாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்தத் தொகுதிகளில் தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்படும் என்று தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்படுவதாக பிஜேபி யின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் எந்த ஒரு கொள்கையும் இன்றி எதிர்க்கட்சிகளின் கூட்டணி திகழ்வதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்திய திருநாட்டில் வாழும் மக்களுக்கு பிஜேபி நல்லாட்சி வழங்கி வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி விவேகானந்தரை போன்று இரும்பு மனிதர் என்றும் பிஜேபி யின் மூத்த தலைவர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரத்தில் பிஜேபி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அங்குள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டார் வலிமை மிக்க திரு நரேந்திர மோடி திகழ்வதாக அஇஅதிமுக இணை தலைவராக ஒருங்கிணப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார்

தமிழகத்தின் வளர்ச்சியில் அக்கறையின்றி பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று மதுரையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் மட்டுமே நாட்டப்பட்டுள்ளதாகவும் போதிய நிதி மகுரை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம்பெறுவது தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதி

அதிகம் விவசாபத் தொழில்கள் சார்ந்த கண்சாவர் தொகுதியில் விவசாய பொருட்களின் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஆகு பள்ளிகள் பள்ளிகளின் தூத்தை உயர்த்திட வேண்டும் கற்றக்கழலுக்கு பாதிப்பு எற்படுத்தாகவாறு தொழிற்சாலை ஒன்றை ஏற்படுத்தி அதன்மூலம் இப்புகுதி இளைஞர்களுத்து வேலைவாய்ப்பு உருவாக்கித்தா வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது தஞ்சாவூரிலிருந்தட நந்தகோபல் திருநெல்வேலி மாவட்டத்தில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்துகொள்ளும் ஒப்புகை சீட்டு கருவி பரிசோதிக்கப்பட்டு அதிகாரிகள் முன்னிலையில் பிரித்து அனுப்பிலைக்கும் பணி தொடங்கியது

விழுப்புரம் நாடாளுமன்றத் தொகுதியில் மத்திய தேர்தல் மேற்பார்வையாளர் திரு மகேந்திர பால் வாக்குச்சாவடிகளை நேரில் ஆய்வு செய்தார்

மின்சாரம் குடிநீர் மற்றும் சாய்வுதளம் உள்ளிட்ட வசதிகள் வாக்குச்சாவடிகளில் அமைக்கப்படுவது தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்தினார் சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் நூறு சதவீத வாக்களிப்பை வலியுறுத்தும் கண்காட்சியில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்துகொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் செயல்பாடுகளை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்தியப்பிரதா சாஹு விளக்கினார் இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக மாணவர்களும் பேராசிரியர்களும் கலந்துகொண்டனர் சென்னை மாநகராட்சியின் சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாணவ மாணவியர் கலந்தகொண்டு ரெடி டு வோட் என்ற வடிவில் விழிப்புணர்வு வாசகத்தை எடுத்துக்காட்டினர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேர்தல் அலுவலர்கள் மற்றும் காவல்துறை பணியாளர்களுக்கான பயிற்சி இன்று நடைபெற்றது இதில் தேர்தல் பொதுப்பார்வையாளர் திரு ராமராவ் போன்ஸ்லே கலந்துகொண்டு ஆலோசனை வழங்கினார் சுட்டம் ஒழுங்கை பராமரிப்பது தொடர்பாகவும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பது தொடர்பாகவும் பிரச்சாரத்தின்போது கவனிக்க வேண்டிய அம்சங்கள் தொடர்பாகவும் அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார்

தேளியில் வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்கள் வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டரில் ஒட்ப்பட்டது

தேர்தல் பறக்கும் படையினர் பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொண்ட சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் மற்றும் நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆவணங்கள் கிடைக்கப்பெற்ற பின் பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்கம் மற்றும் நகைகள் உரியவர்களிடம் திருப்பி அளிக்கப்படும் ரொக்கத்தை பொறுத்தவரை வருமானவரித்துறையின் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டபின் உரியவர்களிடம் வழங்கப்படும்